எண்ணப்பட்டு வருகின்றன

திரிபுராவிலும் நாகாலாந்திலும் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முன்னிலை வகிக்கின்றன

மேகாலயாவில் காங்கிரஸ் முன்னிலைப் பெற்றுள்ளது

காவிரி பிரச்னை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார்

அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது திரிபுரா மேகாலயா நாகாலாந்து ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன திரிபுராவில் பிஜேபியும் நாகாவாந்தில் பிஜேபி கூட்டணியும் மேகாலயாவில் காங்கிரஸ் கட்சியும் முன்னணியில் உள்ளன

திரிபுரா முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளருமான திரு மாணிக் சர்க்கார் கான்பூர் தொகுதியில் முன்னணியில் உள்ளார் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பிப்வாப் குமார் டேப் பனமளிப்பூர் தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளார்

இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இதில் இடம் பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மஹாஜன் ஆகியோருடன் வியட்நாம் அதிபர் பேச்சு நடத்த உள்ளார் முன்னதாக இன்று காலை வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வியட்நாம் அதிபரை சந்தித்துப் பேசினார் இருநாடுகளுக்கு இடையே அனைத்துத் துறைகளிலும் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் கூறியுள்ளார் வியட்நாம் அதிபருக்கு குடியரசு தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து வியட்நாம் அதிபர் மகாத்மா காந்தியின் நினைவிடமான ராஜ்காட் சென்று அஞ்சலி செலுத்தினார் மூன்றுநாள் அரசுமுறைப் பயணமாக நேற்று புத்தகயா வந்த வியட்நாம் அதிபர் அங்குள்ள மகாபோதி ஆலயத்திற்குச் சென்று வழிபட்டார்

கடந்த வியாழக்கிழமை சிபிஐயால் கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து ஏராளமான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன

காவிரி பிரச்னை தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறுவார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அனைத்துக் கட்சிக்குழுவை சந்திக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மறுத்துள்ளதாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகக் கூறினார் இதனை தமிழகத்திற்கு ஏற்பட்ட அவமானமாக தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்பிரச்னை தொடர்பாக சட்டப்பேரவையை உடனடியாக கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென்று தங்கள் சார்பில் முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார் இதற்கிடையே அனைத்துக் கட்சிக் குழுவை பிரதமர் சந்திக்க மறுப்பதாகக் கூறுவது தவறு என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முதலில் சும்பந்தப்பட்ட துறை அமைச்சரை சந்தித்தப்பின் தம்மை சந்திக்குமாறு பிரதமர் கூறியதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இருப்பினும் அனைத்துக் கட்சிக்குழு பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மாநில அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் வரும் திங்கட்கிழமைக்குள் இதில் முடிவு தெரியாவிட்டால் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் திரு ஜெயக்குமார் கூறினார் மகளிர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார்

ஆண்களுக்கு நிகராக பெண்களும் திகழ வேண்டுமென்ற நோக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார் மானிய விலை இருசக்கர வாகனத் திட்டம் மறைந்த முதலமைச்சரின் கனவுத் திட்டம் என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் அமெரிக்கா அறிவிததுள்ள எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான கட்டணங்கள் சர்வதேச பொருளாதாரம் மட்டுமன்றி அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது இவற்றின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த நிதியத்தின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக உலக வர்த்தக அமைப்பும் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து கவலை வெளியிட்டிருந்தது இதற்கிடையே ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா அறிவித்துள்ள கட்டணங்களுக்கு உரிய வகையில் பதிலளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது

மீனவர்களை ஷெட்யூல்ட் வகுப்பினர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து ஆறுமாத காலத்திற்குள் பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஷெட்யூல்ட் வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக மீனவர் நலனுக்காக செயலாற்றி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த உத்தரவைப் பிறப்பிததுள்ளது

கர்நாடகாவில் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான கவுரி லங்கேஷ் கொலைச் சும்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலானய்வுக்குழு ஒருவரை கைது செய்துள்ளது

இவர் ஏற்கனவே மற்றொரு வழக்கில் நீதிமன்றக் காவலில் இருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த செப்டம்பர் மாதம் கவுரி லங்கேஷ் பெங்களூருவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜம்மு கஷ்மீரில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒருபாதி போக்குவரத்திற்காக நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டுள்ளது ராம்பன் மாவட்டத்தில் பெய்த மழையையடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்தச் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதற்கிடையே இன்றும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பாகிஸ்தானில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான மேல்சபைத் தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது

மாலை நான்கு மணிவரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

ஸ்பெயின் இத்தாலி செர்பியா பிரிட்டன் நெதர்வாந்து நார்வே ஆகிய நாடுகளிலும் பனிப்பொழிவு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டி இன்று மலேஷியாவின் ஈப்போ நகரில் தொடங்குகிறது இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்றரை மணியளவில் நடைபெற உள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது இந்தியா மலேஷியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா அபர்லாந்து ஆகிய நாடுகள் இப்போட்டிகளில் பங்கேற்கின்றன ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நவ்ஜோத் கவுர் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளார்

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதலாவது இந்தியப் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்